நாட்டிற்கு அர்பணித்து வைக்கிறார்

ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் ஜெய்ஸ் எ முகமது அமைப்பின் தளபதி உள்ளிட்ட மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று குவைத்தில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளார்

ஹபிஸ் சயீது தலைமையிலான ஜமாத் உத் தாவா அமைப்பு மீதான தடையை பாகிஸ்தான் விலக்கி கொண்டது குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது

இந்தியா மற்றும் சீனா எல்லை பாதுகாப்பு படையினின் கூட்டம் அருணாச்சலப்பிரதேசம் தவாங் அருகே சீன பகுதியில் உள்ள பம்லாவில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று குஜாத் நா்மதா மாவட்டத்தில் கேவாடியா என்ற இடத்தில் உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலையை இன்று நாட்டுக்கு அற்பணித்து வைக்கிறார்

இன்று நடைபெறும் திறப்பு விழாவில் விமானப்படை விமானங்களின் அணிவகுப்பு முப்படைகளின் இசைக்குழுவினரின் தேசப்பக்தி பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் சிலை திறக்கப்படும் போது ஹெலிக்காப்டரில் இருந்து மலர் தூவப்படும் நிகழ்ச்சியில் குஜராத் பஞ்சாப் அசாம் மிசோரம் கலைஞர்களின் கிராமிய நடணங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம் பெறுகின்றன சிலைக்கு அருகே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மண் மாதிரி எடுத்து வந்து உருவாக்கப்பட்ட ஒற்றுமை சுவரையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் சிலையின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி மண்டபத்தில் சர்தார் படேல் குறித்த ஒளி ஒலி காட்சியையும் பிரதமர் திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட மோதலில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இவர்களில் ஒருவர் ஜய்ஸ் எ முகமது அமைப்பிள் தளபதி உஸ்மான் ஐதர் என்பவர் ஆவார் இவர் ஜெய்ஸ் அமைப்பின் தலைவர் மவுவானா மசூத் அசாரின் மருமகன் இதே அமைப்பை சோ்ந்த மற்றொரு பயங்கரவாதியும் உள்ளுர் நபர் ஒருவரும் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர் சும்பவ இடத்தில் ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையினர் பயன்படுத்ததும் ரகத்தை சேர்ந்த ஒரு துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ராணுவமும் காவல்துறையினரும் சுற்றி வளைத்து தேடுதல் பணியில் ாடுபட்டுள்ளனர் நிதி ஸ்திர தன்மை மற்றும் மேம்பாட்டு சபையின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்திற்கு மத்திய நிதி அமைச்சா் திரு அருண் ஜேட்லி தலைமை தாங்கினா் இக்கூட்டத்தில் ரிசா்வ் வங்கி கவானா டாக்டர் உர்ஜித் படேல் நிதி சேவை கட்டுப்பாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகள் நிதி அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்தக் கூட்டத்தில் கணினி அவசரக்கால நடவடிக்கை குழு அமைக்கும் பணியின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னா தலைமையிவான துணைக்குழு நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

ஒடிசாவில் தொழிலாளர்களுக்கான தினப்படி குறைந்தபட்ச ஊதியத்தை மாநில அரசு உயர்த்தியுள்ளது

இந்த தகவலை அம்மாநில அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது பாரத ஸ்டேட் வங்கியின் ஏ டி எம் ரொக்கம் பெரும் புதிய விதிகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன

இந்த வங்கியின் இதர டெபிட் அட்டைகளுக்கான ரொக்கம் பெறும் வரம்பில் மாற்றம் ஏதும் இல்லை வங்கி வெளியிட்ட செய்தி குறிப்பு இதனை தெரிவிக்கிறது தினப்படி அதிக அளவு ரொக்கம் பெற விரும்பும் வாடிக்கையாளர்கள் வங்கியின் இதரவகை டெபிட் அட்டை பெற்றுக்கொள்ளுமாறு இந்த செய்தி கூறுகிறது இந்தியா குவைத் நாடுகளிடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வெளியுறவு அமைச்ச் திருமதி குஷ்மா கவராஜ் குவைத் தமைவா்களுடன் பல இருதரப்பு பேச்ககளை இன்று நடத்துகிறார் அவர் குவைத் வெளியுறவு அமைச்சர் ஷேக் சாபா அல் ஹாலித் அல் சாபா மற்றும் குவைத் எமீர் ஷேக் சாபா அல் அகமது அல் ஜாபா அல் சாபா ஆகியோரை சந்தித்து பேசுகிறாா் மேற்கு ஆசியாவில் தனது பயணத்தின் இரண்டாவது மற்றும் இறுதி கட்டமாக திருமதி கவராஜ் நேற்று மாலை குவைத் சென்றடைந்தார் அங்கு இந்திய சமூதாயத்தினரிடையே கலந்துரையாடிய அவர் இந்திய தூதரகத்தில் அமைந்துள்ள தேச பிதா மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு மலர் மரியாதை செலுத்தினார் முன்னதாக தோகாவில் கத்தார் நாட்டு எமீரை சந்தித்தப்பின் திருமதி சுவராஜ் குவைத் சென்றடைந்தார் திருமதி சுவராஜ் வளைகுடா நாடுகளில் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் ஹபிஸ் சயீது தலைமையிலான ஜமாத் உத்தாவ ஜெயுடி மற்றும் ஃபாவா இ இன்சானியாத் நிறுவனம் எஃப்ஐஎஃப் ஆகியவற்றின் மீதான தடை சமீபத்தில் நீக்கப்பட்டிருப்பது பாக்கிஸ்தான் அளித்த உறுதிமொழிக்கு எதிராக உள்ளது என்று அமெரிக்கா கூறியுள்ளது ஐ நா பாதுகாப்பு சடை தீர்மானத்தின்படி பாக்கிஸ்தான் அளித்த உறுதிமொழிகளை இந்த நடவடிக்கை குலைத்துவிடும் என்று அமெரிக்க வெளியுறவுத் துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

இந்த தீர்மானத்தின்படி ஐநா கட்டிக்காட்டியுள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு பணம் திரட்டுவதோ அல்லது அனுப்புவதோ தடை செய்யப்பட வேண்டும் அருணாச்சல பிரதேசம் டவாங் அருகே சீனாவுடனான எல்லைக்கு அப்பால் பம்லா என்ற சீன தரப்பு இடத்தில் இருதரப்பு எல்லைபாதுகாப்புப்படை வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்திய ராணுவத்தின் தரப்பிலான குழுவிற்கு பிரிகேடியர் ஜூபின் பட்நாகர் தலைமை ஏற்றிருந்தார் சீனாவின் மக்கள் விடுதலை ரானுவ குழுவிற்கு கா்னல் யாவோ ஷி செங் தலைமையேற்றிருந்தாா் எல்லைக்காட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் அமைதியை பராமரிக்க இத்தகைய கூட்டங்கள் நடத்தப்படுவதன் அவசியத்தை இரு தரப்பினரும் வலியுறுத்தினார்கள் இருநாடுகளுக்குமிடையேயான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாடுகளை கடைப்பிடிப்பதில் தங்களது உறுதிப்பாட்டையும் இரு தரப்பினரும் தெரிவித்தார்கள்

இந்தியாவின் வர்த்தக வாய்ப்புகளை முழு அளவில் பயன்படுத்திகொள்ளுமாறு அமெரிக்க நிறுவனங்களை பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளாா் புதுதில்லியில் நேற்று அமெரிக்காவின் தொழில்துறை வர்த்தக துறை தலைவர்கள் பிரதமரை சந்தித்த போது இந்த வேண்டுகோலை அவர் விடுத்தார் தொடக்க நிறுவனங்கள் மின்சாரம் மருத்துவ பராமிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள பிரதமர் கேட்டுக்கொண்டார் பிரதரை சந்தித்த அமெரிக்கா இந்தியா பாதுகாப்பு கூட்டாண்மை அமைப்பின் வாரிய உறுப்பினர்கள் மத்திய அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் அமவ்படுத்தும் பொருளாதார கட்டுப்பாட்டு சீர்த்திருத்கங்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர் டென்மார்கில் வாழும் மூன்று ஈரானியர்களுக்கு எதிரான தங்குதலை ஈரான் திட்டமிட்டது என்று குற்றம் சாட்டி ஈரானில் உள்ள தமது துதரை டென்மார்க் நாடு திரும்ப அழைத்து கொண்டுள்ளது கோபன்ஹேகன் நகரில் டென்மாா்க் வெளியுறவு அமைச்ச் திரு ஆன்டா்ஸ் சாமுவேல்சென் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் இந்த திட்டமிட்ட நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிப்பது குறித்து ஐரோப்பிய யூளியன் உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஆவாஸ் விடுதலைக்கான அரபு போராட்ட இயக்கம் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் முன்ற ஈரானியர்கள் மீது டென்மார்கில் தாக்குதல் நடத்த ஈரானின் உளவு நிறுவனம் திட்டமிட்டதாக டென்மார்கின் உளவு நிறுவன தலைவர் தெரிவித்திருந்தார் இந்தக் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஈரான் தமக்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் சதி திட்டத்தின் ஒரு பகுதி இது என்று கூறியுள்ளது தில்லியின் காற்று தரம் நேற்று மிகவும் மோசமான நிலையை அடைந்தது இந்த நிலைக்கு கட்டுமான தூசி வாகன புகை அண்டை மாநிலங்களில் பண்ணைக் கழிவுகளை எரித்தல் ஆகியனவே காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்